கிராமப்புற மக்களுக்கு சொத்தரிமை அட்டை வழங்கும் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை ஆலோசனை நடத்த உள்ளார்

இனி விரிவான செய்திகள் பஞ்சாயத்ராஜ் அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் ஸ்வமித்வா திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்களுக்கு சொத்தரிமை அட்டை வழங்கும் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார் முதற்கட்டமாக இன்று ஒரு லட்சம் பேருக்கு சொத்தரிமை அட்டை வழங்கப்படுகிறது சம்பந்தப்பட்ட நபர்களின் கைப்பேசிகளுக்கு குறுந்தகவல் அனுப்பப்பட்டு அதன்மூலம் சொத்தரிமை அட்டைகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதுகுறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இன்றைய தினம் இந்தியாவின் கிராமப்புறங்களில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைவதுடன் கிராமப்புறங்களில் மாபெரும் ஆக்கப்பூர்வ மாற்றத்தை இத்திட்டம் ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார் இன்று தொடங்கப்படும் இத்திட்டத்தின் மூலம் கிராமப்புற மக்கள் தங்களது சொத்துக்கான ஆவணத்தை அதிகாரப்பூர்வமாக பெறுவதுடன் இது அவர்களுக்கு அதிகாரமளிப்பதாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

இந்தப் பணிகளுக்கான நேர்முகத் தேர்வு வெளிப்படையாக நடைபெறுவதை உறுதி செய்யும் விதமாக மத்திய அரசுப் பணியிடங்களுக்கு நேர்முகத் தேர்வு ரத்து செய்யப்பட்டதன் தொடர்ச்சியாக மாநிலங்களிலும் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார் இதன்மூலம் விண்ணப்பதாரர்கள் எழுத்துத் தேர்வில் பெறும் மதிப்பெண் அடிப்படையில் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பிட்ட சில பணியிடங்களுக்காக நேர்முகத் தேர்வு நடத்துவதன் மூலம் மத்திய மாநில அரசுகளுக்கு ஏற்படும் செலவினமும் பெருமளவு மிச்சமாகும் என திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு

தமிழ்நாட்டில் வடகிழக்குப் பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை ஆலோசனை நடத்த உள்ளார் சென்னை தலைம்ச் செயலகத்தில் நடைபெற உள்ள இந்தக்கூட்டத்தில் நிதித்துறை வருவாய்த்துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மின்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர் மழை பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பது அவர்களுக்கான உணவு விநியோகம் உள்ளிட்ட முன்னேற்பாடுகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளது

விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்ய போதுமான அளவுக்கு நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதால் இடைத்தரகர்களின் தலையீடு தவிர்க்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களை திறந்து வைத்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

வடகிழக்குப் பருவமழை தொடங்க உள்ள நிலையில் டெங்கு காய்ச்சல் போன்ற நோய்கள் பரவுவதைத் தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார்

தரப்பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி கூறியுள்ளார் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் நாமக்கல்லில் நடைபெற்ற ஜவ்வரிசி ஆலை உரிமையாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இந்தியாவிலேயே நாமக்கல் சேலம் தர்மபுரி மாவட்டங்களில் மரவள்ளிக்கிழங்கைப் பயன்படுத்தி ஜவ்வரிசி அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது என்றார் இத்தொழிலில் அதிக லாபம் பெறுவதற்காக மக்காச்சோளம் மாவை கலப்படம் செய்வதை தவிர்க்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார் இத்தொழில் சரியான முறையில் நடைபெற சேலம் சேகோ சர்வ் அமைப்பு மூலம் ஆலைகளில் ஆய்வு செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சேகோ சர்வ் அமைப்பின் தலைவர் திரு என் தமிழ்மணி ஜவ்வரிசியில் கலப்படம் செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் உணவு உற்பத்தியில் இந்தியாவிலேயே தமிழகம் முதல் மாநிலமாகத் திகழ்கிறது என போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் கருர் அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி உறுப்பினர்களுக்கு கடலுதவிகளை வழங்கிப் பேசிய அவர் வேளான் தொழிலை முன்நிறுத்திதான் நாட்டின் வளர்ச்சி கணக்கிடப்படுகிறது என்றார்

சென்னை மாநகரை மிதிவண்டி பயன்பாட்டிற்கு ஏற்ற நகரமாக மாற்ற தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவிததுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பிரப்பன் வலசை புயல் காப்பக கட்டத்தை அம்மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அலுவலரும் போக்குவரத்துத் துறை முதன்மைச் செயலாளருமான திரு தர்மேந்திர பிரதாப் யாதவ் ஆய்வு செய்தார்

சிறுபான்மையினருக்கான மத்திய அரசின் கல்வி உதவித் தொகையை பெற விரும்பும் மாணவ மாணவியர் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்குமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் திரு ஆனந்த் கேட்டுக் கொண்டுள்ளார்

முன்னதாக அபுதாபியில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி பஞ்சாப் அணியை இரண்டு ரன் வித்தியாசத்தில் வென்றது இன்று துபாயில் பிற்பகல் மூன்றரை மணிக்கு நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் அணி ராஜஸ்தான் அணியையும் அபுதாபியில் இரவு ஏழரை மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன

இன்று நடைபெறும் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ரஃபேல் நடால் நோவக் ஜோக்கோவிச்சை எதிர்கொள்கிறார் ஜூனியர் ஸ்பீட் ஆன்லைன் சதரங்க சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் வெற்றி பெற்றுள்ளார்